இடையே கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

செய்துதரப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

நாளை ஆலோசனை நடத்த உள்ளார்

தொடரும் என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

அஸ்ஸாம் மாநில முன்னாள் முதலமைச்சர் தருண் கோகோய் இன்று காலமானார்

தமிழகத்தின் வட கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அவர் கூறினார்

புயல் எச்சரிக்கையையடுத்து இந்திய கடற்படை கடலோர காவல்படை இந்திய கப்பல் கழகம் மற்றும் மாநில தலைமைச்செயலர்களுக்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளது வட்சத்தீவு தெள் தமிழகத்தின் கடல் பகுதிகளில் அலைகள் மூன்று மீட்டர் வளர உயரும் என்பதால் கடற்பகுதிகளில் வாழும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் முக்கிய துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்பட்டுள்ளன புயல் பாதிப்பு ஏற்படக்கூடிய மாவட்டங்களில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொண்டு வருகின்றன நிவார் புயல் முன்னெச்சிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார்

புயல் எச்சரிக்கை தொடர்பாக மாவட்டங்களில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மித்து ஆட்சியர்களுடன் மாநில தலைமைச்செயலாளர் இன்று பிற்பகல் வாக்கில் ஆலோசனை நடத்தினார் புயலை எதிர்கொள்வதற்கு தேவையாள அனைத்து உதவிகளையும் தேசிய பேரிடர் மேலாண்மைக்குழு மேற்கொள்ளும் என்று அவர் தெரிவித்தார் பேரிடர் மீட்புப்படையினருடன் வேறு சில அமைப்புகளும் இணைந்து புயல் தொடர்பான முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தடுக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பற்ற வீடுகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஆலோசனைகளை வழங்குமாறும் அவர் தெரிவித்தார் நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தஞ்சை திருவாரூர் புதுச்சேரிக்கு செல்லும் சில ரயில்கள் நாளையும் நாளை மறுநாளும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்ளை எழும்பூர் தஞ்சாவூர் சிறப்பு ரயில் இருமார்க்கத்திலும் நாளையும் நாளை மறுநாளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது சென்னை எழும்பூர் திருச்சிராப்பள்ளி சிறப்பு ரயில் நாளை இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் வெளியூர்களில் இருந்து மயிலாடுதுறை காரைக்கால் புதச்சேரி பகுதிகளுக்கு செல்லும் ரயில்கள் நாளையும் நாளை மறுநாளும் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து கூடூர் அத்திப்பட்டு இடையே செல்லும் புறநகர் ரயில்கள் நாளையும் நாளை மறுநாளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதினரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர்

உயிரிமந்தனர்

உலகின் முக்கிய முதலீட்டு நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கான பொருளாதார சீர்த்திருத்தங்கள் தொடரும் என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

கோவையில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக அரசியல் உள்நோக்கத்துடன் எதிர்கட்சிகள் தவறான விமர்சனங்களை முன்வைப்பதாகவும் கூறினார்

இந்திய மருத்துவ கவுன்சிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தொடங்கி வைத்த அமைச்சர் தினமும் மூவாயிரம் பரிசேதனைகளை இந்த வாகனங்கள் மூலம் மேற்கொள்ள முடியும் என்றார்